தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரம் அடைந்துள்ளது

இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது

இந்த தொகுதிகளில் வரும் வெள்ளிக்கிழமை வாக்குப்பதிவு நடைபெறுகிறது பிரதமா் திரு நரேந்திரமோடி சாஹேப்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள போக்நதிவா் பகுதியில் இன்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகிறார் ஜர்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஜார்க்கண்ட் விகாஸ் மோர்ச்சா உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்களும் தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கின்றனர்

ஜி எஸ் டி இழப்பீடு தொடர்பாக மாநில அரசுகளுக்கு அளிக்கப்பட்ட உறதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளாா் பொருளாாதார மாநாட்டில் காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய அவர் இயற்கை பேரிடர்களால் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் குறைந்துள்ளதால் இழப்பீடு வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது எனவும் நிலைமை விரைவில் சீரடையும் என்பதால் மாநில அரசுகள் கவலை அடைய தேவையில்லை எனவும் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலை அதிகரிக்க மத்திய அரசும் மாநில அரசுகளும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான அமர்வு மனுவை ஏற்க மறுத்துவிட்டது மாநிலங்களில் வாழும் பெரும்பான்மை சமூகத்தினாின் மக்கள் தொகைக் கணக்கெடுப்பின் அடிப்படையில் சிறுபான்மையினர் அந்தஸ்து வழங்கப்பட வேண்டுமென்று மனுவில் கூறப்பட்டிருந்தது அமா்வில் இடம்பெற்ற மற்ற நீதிபதிகள் திரு பி ஆர் தவாய் திரு சூரியகாந்த் ஆகியோர் மதம் என்பதை பொதுவான அடிப்படையிலேயே கருத வேண்டுமென்று கருத்து தெிவித்துள்ளனா் குடியுரிமை திருத்தச் சுட்டத்தை எதிர்த்து நாடு முழுவதும் நடைபெற்று வரும் போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை விசாரிப்பதற்கு சிபிஐ அல்லது நீதிமன்ற கண்காணிப்பிலான விசாரணைக் குழுவை ஏற்படுத்த வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது தில்லியில் உள்ள அலிகள் முஸ்லீம் பல்கலைக்கழகம் மற்றும் ஜாமியா மில்லியா இஸ்லாமியா பல்கலைக்கழகங்களில் காவல்துறையினா் அத்தமீறி மாணவா்களை தாக்கியதாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களையும் விசாரிக்க நீதிமன்றம் ஒப்புக் கொண்டுள்ளது புதிதாக இயற்றப்பட்ட குடியுரிமை திருத்தச் சுட்டத்திற்கு எதிராக வேண்டுமென்றே தவறான தகவல்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பரப்பி வருவதாகவும் வன்முறை சம்பவங்களுக்கு இதுதாள் காரணம் என்றம் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன்ரெட்டி தெரிவித்துள்ளார் தில்லியில் அண்மையில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களுக்கு அரசியல் கட்சிகள் பொறுப்பேற்க வேண்டுமென்று அவர் குற்றம்சாட்டினார் மத ரீதியாக துன்பத்தை அனுபவித்து வருபவா்களுக்கு ஆதரவாகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தவறான காரணங்களுக்காக அரசு மற்றம் தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துவது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டுமென்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டார் அஸ்ஸாம் தலைநகர் குவாஹாத்தியில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவு தளர்த்தப்பட்டுள்ளது குடியுரிமை சட்டத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக நடைபெற்ற வன்முறை சும்பவங்களை அடுத்து அங்கு நிறுத்தப்பட்ட பிராட் பேண்ட் இன்டர்நெட் சேவைகள் இன்று முதல் சீர் செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக குவாஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நிதி அமைச்சர் திரு ஹிமாந்தா பிஸ்வா ச்மா நிலைமம சீரடைந்து வருவதூகவும் வன்முறை சும்பவங்களுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகக் கூறினார்

மேகாலயா மாநிலம் வஷில்லாங்கின் ஈஸ்ட்காசி மாவட்டத்தில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவும் தளர்த்தப்பட்டுள்ளது காலை ஆறு மணி முதல் இரவு ஏழு மணி வரை இந்த உத்தரவு தளா்த்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது

பிரதமரின் கிராம சாலை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக ஜம்மு காஷ்மீர் யூளியள் பிரதேசம் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதற்கான விருது வழங்கும் விழா புதுதில்லியில் நாளை மறுநாள் நடைபெறுகிறது

மனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும்

இத்தேர்தலில் நடத்தை விதிகள் தவறாமல் கடைப்பிடிக்கப்படுகிறதா என்பது கண்காணிக்கப்பட்டு அதனை மீறுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநிலத் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளாட்சித் தேர்தல் குறித்த பொது மக்களின் புகார்களைப் பெறுவதற்கு சென்னையில் உள்ள மாநிலத் தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் புகார் மையம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் வாக்காளர் துணைப்பட்டியல் இன்று வெளியிடப்படும் என தமிழகத் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ தெரிவித்துள்ளார்

சூடாளில் அமைதி பணியில் ஈடுபட்டுள்ள இந்திய வீரர்களுக்கு ஐ நாட்சபை விருது வழங்கி கவுரவித்துள்ளது ஆப்ரிக்காவின் முக்கிய நாடாக விளங்கும் சூடானின் பல்வேறு பகுதிகளில் நிலவிய உள்நாட்டு சண்டையின்போது

அமைதிபடைக்கு அதிக வீரர்களை அனுப்பிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும்

இலங்கையில் வாழும் தமிழர்களின் நலனை பாதுகாக்க தாம் உறுதியுடன் இருப்பதாக அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ஷே கூறியுள்ளார் இலங்கையில் நேற்று செய்தியாளா்களை சந்தித்த அவா் வடக்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் வாழும் மக்கள் அரசின் பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகளை பாராட்டுவதாகத் தெரிவித்தார் அந்த பகுதிகளில் கூடுதல் தொழிற்சாலைகளை அமைக்கவும் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி மையங்களை ஏற்படுத்தவும் விரும்புவதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட சண்டையின்போது நூற்றுக்கணக்காள தமிழ் இளைஞா்கள் காணாமல் போனதாக கூறப்படுவது குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் அந்நாட்டில் வசிக்கும் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு தமது அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் திரு கோத்தபய ராஜபக்ஷே கூறினார் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் ஜெனரல் பர்வேஸ் முஷாரப் மீதான தேச துரோக வழக்கில் அவருக்கு துக்கு தண்டளை வழங்கி அந்நாட்டு சிறப்பு நீதிமன்றம் சற்று முன் தீர்ப்பு அளித்துள்ளது ரானுவ புரட்சியின் மூலம் ஆட்சியைப் பிடித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்குள்ளது உடல்நலக் குறைவு காரணமாக திரு முஷாரப் தற்போது தபாயில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் சிகிச்சை பெற்று வருகிறார்

மும்பையில் நடைபெறும் மூன்றாவது மற்றம் இறுதி லீக் போட்டியில் இந்தியா வெற்றிபெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது இன்றைய போட்டியில் வெற்றிபெறும் அணி நாளை மற்நாள் நடைபெறவுள்ள இறதி ஆட்டத்தில் ஸ்வீடனை எதிர்கொள்ளும்